நரேந்திர மோடி இன்று ரஷ்யாவின் விளாடிவாஸ்டாக் நகருக்கு புறப்பட்டுச் செல்கிறார்

தாக்குதல் பயன்பாட்டிற்கான அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர் இன்று முறைப்படி இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது

நரேந்திர மோடி இன்று மாலை ரஷ்யாவில் உள்ள விளாடிவாஸ்டாக் நகருக்கு புறப்பட்டுச் செல்கிறார் இம்மாநாட்டில் தலைமை விருந்தினராக திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார்

ரஷ்யாவின் தொலை தூர கிழக்குப் பகுதியில் அமைந்துள்ள விளாடிவாஸ்டாக் நகருக்கு இந்தியப் பிரதமர் செல்வது இதுவே முதல்முறையாகும் இந்தியாவிற்கும் ஒருவர் ரஷ்யாவிற்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் இரு நாடுகளுக்கும் உள்ள ஆர்வத்தை வெளிப்படுத்துவதகா இப்பயணம் அமைகிறது இரு தரப்பு உறவுகளுக்கு அப்பாற்பட்டு உலக நாடுகளுக்கு இடையிலான பல தரப்பு உறவுகளை மேம்படுத்துவதிலும் இந்தியாவும் ரஷ்யாவும் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பயணதிற்கு முன்னர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார் அவர் இப்பயணத்தின் போது ரஷ்யாவின் ஸ்வெஸ்தா கப்பல் கட்டும் வளாகத்தையும் பார்வையிட இருக்கிறார்

நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இன்று விவேகானந்தர் கேந்திரத்தின் பிரதிநிதிக் குழு ஒன்று இன்று புதுடெல்லியில் பிரதமரை சந்தித்த போது விவேகானந்தர் நினைவு மண்டபம் கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருவதாக கூறினார் ஐடிபிஐ வங்கியை அரசு மற்றும் ஆயுட்காப்பீட்டுக் கழகத்தால் ஒருமுறை வழங்கப்படும் நிதி மூலம் மறு முதலீடு செய்யும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதனால் ஐடிபிஐ வங்கி எல் ஐ சி ஆகிய இரண்டிற்கும் உதவிகரமாக இருக்கும் என்று மத்திய செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் பொதுத்துறை எண்ணெய் விற்பனை நிறுவனங்களால் கொள்முதல் செய்யப்படும் எத்தனாலுக்கு வரும் டிசம்பர் மாதம் முதல் ஓராண்டு காலத்திற்கு விலையை உயர்த்தி வழங்கும் உத்தேசத்திற்கும் பொருளாதார விவகாரங்கள் பற்றிய மத்திய அமைச்சரவைக் குழு ஒப்புதல் அளித்துள்ளது சர்க்கரை ஆலைகள் தங்களின் கவனத்தை எத்தனால் உற்பத்தியில் திருப்ப வேண்டும் என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில் கூறினார்

அதிநவீன மின்னணு சாதனங்கள் அடங்கிய இந்த ஹெலிகாப்டர்களில் இந்திய விமானப் படையின் தேவைகளுக்கு ஏற்ப மேலும் பல மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

ஐஎன்எக்ஸ் மீடியா முறைக்கேடு வழக்கில் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு

சிதம்பரத்தின் சிபிஐ காவல் வரும் வியாழக்கிழமை வரை தொடரும் என உச்ச நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது அதுவரை விசாரணை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள திரு

சிதம்பரத்தின் இடைக்கால ஜாமின் மனுவை அவரது வழக்கறிஞர் வலியுறுத்தக் கூடாது என்று நீதிபதிகள் திருமதி

பானுமதி திரு

எஸ் போபண்ணா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று அறிவுறுத்தியது தமக்கு எதிராக ஜாமின் இல்லாத கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதை ஆட்சேபித்து திரு

சிதம்பரம் தாக்கல் செய்துள்ள மனு வரும் வியாழக்கிழமை விசாரிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் கூறினார்

மல்லாடி கிருஷ்ணாராவ் சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்தார் புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் விடுமுறை தினங்களுக்குப் பிறகு இன்று மீண்டும் தொடங்கியது அப்போது சட்டமன்ற உறுப்பினர் திரு

மல்லாடி கிருஷ்ணாராவ் உறுப்பினர்களின் அமைச்சர் கோரிக்கைகளுக்கு ஏற்ப இத்திட்டத்தில் மேலும் பயனாளிகளை சேர்ப்பது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார்

நமச்சிவாயம் தெரிவித்தார் சட்டப் பேரவையில் உறுப்பினர் திருமதி சந்திர ப்ரியங்கா காலி மனைகளை உரிமையாளர்கள் சுத்தப்படுத்தி பராமரிக்க வேண்டும் என்று நகராட்சி மற்றும் பஞ்சாயத்துக்கள் மூலம் உத்தரவிடப்பட்ட ஆணை நடப்பில் உள்ளதா என கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு நமச்சிவாயம் இந்த ஆணை ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்பிலும் தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகிறது என்றும் மழைநீர் சேகரிப்பு சம்மந்தமான அமைப்புகளை உறுதியாக செயல்படுத்த நில உரிமையாளர்களை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் உள்ள சில நிபந்தனைகளை தளர்த்த இயலாது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் பேரவையில் அளித்த எழுத்து மூலம் அளித்த பதிலில் தெரிவித்தார் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி கோபிகா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் பெருந்தலைவர் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டி இறுதி தவணை பெற்றவர்களின் பத்திரம் திரும்பக் உடனடியாக பத்திரம் கிடைக்காதவர்களுக்கு பத்திரம் கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேலும் தெரிவித்தார்

சிவக்கொழுந்து இன்று அறிவித்தார் பேரவைத் தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக கொடுக்கப்பட்ட கடிதம் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் துணைப்பேரவை தலைவர் தேர்தல் எப்போது நடைபெறப் போகிறது என்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவர் திரு அன்பழகன் மற்றும் என் ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேரவையில் தொடர்ந்து கேள்வி எழுப்பினர்

இந்நிலையில் துணை சபாநாயகர் தேர்தலில் போட்டியிடப் போவதாகக் கூறி சட்டமன்ற உறுப்பினர் திரு

ஆர் பாலன் தனது புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழக தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் தமது ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சர் திரு நாராயணசாமியிடம் இன்று ஒப்படைத்தார் புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் தடையின்றி விற்பனை செய்யப்படுவதாக பா ஜ க சட்டமன்ற உறுப்பினர் திரு சாமிநாதன் பேரவையில் இன்று குற்றம் சாட்டினார் இந்த பிளாஸ்டிக் தடை ஆணையை வர்த்தகர்கள் மதிப்பதாக தெரியவில்லை என்றும் அவர் கூறினார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு கந்தசாமி இந்த விஷயத்தில் அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்தார் சமூக நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமியின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்தார்

இந்த நபர் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவார் என்றும் முதலமைச்சர் மேலும் தெரிவித்தார் புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று பட்ஜெட் மீதான விவாதம் முடிந்து முதலமைச்சர் திரு

நாராயணசாமி பதில் அளிக்கையில் அஇஅதிமுக பிஜேபி என் ஆர் காங்கிரஸ் ஆகிய எதிர்கட்சிகள் ஒட்டு மொத்தமாக வெளிநடப்பு செய்தனர் முன்னதாக அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் விவாதங்களை முடித்து வைத்து பேசுகையில் சபாநாயகர் மீது எதிர்கட்சிகள் கொடுத்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் என்னவாயிற்று என மீண்டும் வினவினார் எதிர்கட்சித் தலைவர் கொடுத்த அறிக்கை முறையாக இல்லாததால் அதை திருப்பி அனுப்பி விட்டதாக சபாநாயகர் திரு சிவக்கொழுந்து பதில் அளித்தார் இதை கண்டித்து எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர் நீர் சேமிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான மத்திய அரசின் ஜல்சக்தி இயக்கத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விவசாயிகள் திருவிழா புதுவையில் இன்று பெருந்தலைவர் காமராசர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்றது வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு கமலக் கண்ணன் இவ்விழாவை தொடக்கி வைத்து பேசுகையில் நீர்வளம் அதிகம் உள்ள நாடுகளே நீரை அதிகம் உறிஞ்சும் தொழில்களை தவிர்ப்பதால் இந்தியாவிலும் சொட்டு நீர் பாசனம் போன்ற நீர் சேமிப்பு முறைகளை விவசாயிகள் பின்பற்றுதல் அவசியம் என்றார் சட்டமன்ற உறுப்பினர் திரு தீப்பாஞ்சான் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குநர் டாக்டர் ராமகிருஷ்ணன் வேளாண் அறிவியல் நிலையத்தின் முதல்வர் டாக்டர் ராம்மூர்த்தி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நீர்சேமிப்பு முறைகள் பற்றிய விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் செயல்விளக்க நிகழ்ச்சிகளும் இவ்விழாவில் இடம்பெற்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் கீழை நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார பேரவையின் உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ரஷ்யாவின் வினாடிவாஸ்டாக் நகருக்கு புறப்பட்டுச் செல்கிறார் ஐடிபிஐ வங்கிக்கான மறுமுதலீட்டு உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தாக்குதல் பயன்பாட்டிற்கான அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர் இன்று முறைப்படி இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது